நிறைவேற்றப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

ஆகியோர் மீது சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது

சுட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது

இல்லா தீர்மானத்தை அஇஅதிமுக ஆதரிக்காது என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழளிசாமி தெரிவித்துள்ளார் இனி விரிவான செய்திகள் நாட்டில் உள்ள அனைத்து குடியிருப்புகளுக்கும் மின்வசதி ஏற்படுத்துவது தொடர்பாக அளித்த வாக்குறதிகளை முந்தைய அரசுகள் நிறைவேற்றவில்லை என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி குற்றம் சாட்டியுள்ளார் மத்திய அரசின் கிராமப்புற மின் திட்ட பயனாளிகளுடன் காணொலி காட்சி வாயிலாக இன்று பிரதமா் கலந்துரையாடினார்

ஆனால் அந்த வாக்குறதி நிறைவேற்றப்படவில்லை என்றும் அதற்கு காரணம் உறுதியான தலைவர்கள் இல்லாததே என்றும் பிரதமர் குறிப்பிட்டார்

அள்றையதினம் வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் பிரதமர் பெருமிதத்துடன் தெரிவித்தார்

இதனை கருத்தில் கொண்டு அனைத்து குடியிருப்புகளுக்கும் மின்வசதி அளிக்க மத்திய அரக நடவடிக்கை மேற்கொண்டதாக திரு நரேந்திரமோடி கூறினார் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்ற பயனாளிகள் மின்வசதி கிளடத்தது தங்களுக்கு பெருமளவு பயனளித்தது என்றும் தங்களது வாழ்க்கையையே மாற்றியிருப்பதாகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனா் முதன்முறையாக மக்கள் நலனில் அக்கறை கொண்ட பிரதமா் தங்களுக்கு கிடைத்திருப்பதாக ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த ஆர்த்தி ஷா்மா கூறினார் குழந்தை கடத்தல் தடுப்பு என்ற பெயரில் அப்பாவிகள் மீது தூக்குதல் நடத்தவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்குமாறு மாநில அரசுகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அனமச்சள் திரு ராஜ்நாத்சிங் தெரிவித்துள்ளார் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் நடத்தப்படும் இதபோன்ற தாக்குதல் குறித்து மாநிலங்களவையில் உறுப்பினர்கள் எழுப்பிய பிரச்சினைக்கு பதிலளித்த அவர் இதபோன்ற சம்பவங்கள் மிகவும் தரதிருஷ்டவசமானது என்றும் கவலை அளிக்கத்தக்கவை என்றும் குறிப்பிட்டார் எனவே தாக்குதலில் ஈடுபடும் குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு ராஜ்நாத்சிங் தெரிவித்தார் சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் தவறாள தகவல்கள் காரணமாகவே இதபோன்ற வன்முறை சம்பவங்கள் ஏற்படுவதாகவும் அவர் கூறினார் ஏர்செல் மேக்சிஸ் ஒப்பந்த வழக்கில் முன்னாள் நிதியமைச்சர் திரு ப சிதம்பரம் அவரது மகன் திரு கார்த்தி சிதம்பரம் ஆகியோரின் பெயர்களை மத்திய புலனாய்வு பிரிவு சிபிஐ குற்றப்பத்திரிகையில் சேர்த்துள்ளது தனிநீதிபதி திரு ஒ பி சைனியிடம் குற்றப்பத்திரிகை இன்று தாக்கல் செய்யப்பட்டது

முற்போக்குக் கூட்டணி அமைச்சரவையில் திரு ப சிதம்பரம் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய இருந்தபோது வெளிநாட்டு முதலீடுகளுக்கான வளர்ச்சி வாரியம் மூலம் விதிமுறைகளுக்கு புறம்பாக அனுமதி வழங்கப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ரொக்கமாக கையிருப்பில் வைப்பதற்கான உச்ச வரம்பை ஒரு கோடி ரூபாயாக உயர்த்துமாறு கருப்புப்பண விவகாரங்களை விசாரித்து வரும் சிறப்பு புலனாய்வுக் குழு மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது சிறப்பு புலனாய்வு அமைப்புக்கு தலைமை பொறுப்பு ஏற்றுள்ள ஒய்வு பெற்ற நீதிபதி திரு எம் பி ஷா ஒரு கோடி ரூபாயக்கும் கூடுதலாக உள்ள பணம் கைப்பற்றப்பட்டால் அந்தப் பணம் முழுமையாக அரசு கஜானாவில் சேர்க்கப்படும் என்று தமது பரிந்துரையில் குறிப்பிட்டுள்ளார்

நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அதிக அளவிவான கணக்கில் வராத ரொக்க பணத்தை அண்மையில் வருமான வரித்துறையினர் பறிமுதல் செய்துள்ள நிலையில் நீதிபதி திரு எம் பி ஷா இந்த பரிந்துரையை மத்திய அரகக்கு அனுப்பியுள்ளார்

கருப்புப் பணத்தை கட்டுப்படுத்துவதற்கான ஆலோசனைகளை இந்தக் குழு மத்திய அரசுக்கு வழங்கி வருகிறது வஞ்சம் வாங்குவோர் மட்டுமின்றி வஞ்சம் கொடுப்போர் மீதம் நடவடிக்கை எடுத்கும் வகையில் கொண்டுவரப்பட்டுள்ள ஊழல் தடுப்பு சுட்டத்திருத்த மசோதா இன்று பிற்பகல் மாநிலங்களவையில் விவாத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த விவாத்தை தொடங்கிவைத்து பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் திரு ஆனந்த சர்மா லஞ்சம் தொடர்பாள தகவல்களை அளிப்போர் பாதுகாப்பு சட்டத்தில் மத்திய அரசு ஏன் உரிய திருத்தம் கொண்டுவரவில்லை என்று கேள்வி எழுப்பினார் மத்தியில் லோக்பால் அமைத்து லஞ்ச ஊழலை முடிவுக்கு கொண்டுவர மத்திய அரசு தவறிவிட்டதாகவும் அவர் கூறினார்

சமாஜ்வாதி கட்சி உறுப்பினர் திரு ரவி பிரகாஷ் வர்மா ஊழலை ஒழிக்க நிர்வாக ரீதியாகவும் நீதி துறையிலும் சீர்திருத்தம் செய்யப்படவேண்டும் என்று வலியுறுத்தினார் மக்களவையில் எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்துள்ள நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அஇஅதிமுக ஆதரிக்காது என முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளாா் மேட்டுர் அணையிலிருந்து இன்று பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிட்டபின் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ஆந்திர மாநில பிரச்சினை குறித்துதான் தெலுங்கு தேசம் கட்சி தற்போது நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்திருப்பதாவும் அதற்கு ஆதரவு அளிக்கத் தேவையில்லை என்றும் கூறினார் காவிரி பிரச்சினைக்காக தமிழக உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் குரல் னொடுத்த போது அதற்கு எந்த கட்சியும் ஆதரவு தெரிவிக்கவில்லை என்பதையும்திரு எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டினார்

குஜராத் மாநிலத்தில் உள்ள சரஸ்வதி ஆற்றின் படித்துரையின் படம் இதில் பொறிக்கப்பட்டிருக்கும்

கார்கில் வெற்றி தினத்தையொட்டி இந்திய ராணுவத்தினர் இன்று வில்வித்தை போட்டியை நடத்தினர் இவ்வாண்டின் சமூக நல்லினக்க நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த போட்டிகள் நடத்தப்படுகின்றன தேசிய அளவிலாள விளையாட்டு போட்டிகளில் பங்கு பெறுவதற்கு இளைஞர்களை தயார் செய்வதற்கு இப்போட்டிகள் முன்னோட்டமாக அமையும் இரண்டு நாட்கள் நடைபெற்ற கார்கில் வெற்றி தின விளையாட்டுப்போட்டிகள் இன்றுடன் நிறைவடைந்தன எல்லைப்பகுதியில் உள்ள மக்களை விளையாட்டில் ஊக்குவிக்கும் வகையிலும் உற்சாகப்படுத்தும் நோக்கிலும் இந்த போட்டிகளை இந்திய ராணுவம் ஆண்டுதோறும் நடத்தி வருகிறது

இவங்கை நாடாளுமன்றத்தில் ஒரு கேள்விக்கு பதில் அளிக்கையில் இதை தெரிவித்த அமைச்சர் இந்திய விமான நிலைய ஆணையம் மாத்தலே விமான நியைத்தின் முழு நிர்வாக பொறுப்பையும் ஏற்கும் என்று தெரிவித்தார் இந்த விமான நிலையத்தை முழு அளவில் செயல்பாட்டுக்கு கொண்டு வருவது குறித்து விரிவான திட்டத்தை அந்த ஆணையம் எதிர்நோக்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

தற்போது பயணியர் விமானப் போக்குவரத்து இல்லாததால் அதிக அளவில் இழப்பை சந்தித்து வருவதாகவும் இதனால் இலங்கை அரசின் வருவாய் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்

மக்களவையில் இதனைத் தெரிவித்த அவர் இது தொடர்பாக வங்கிகள் ரிசா்வ் வங்கி கவர்னர் மற்றும் மத்திய நிதி அமைச்சருடன் ஆலோசனை நடத்தியிருப்பதாகக் குறிப்பிட்டாா் தேசிய ஜனநாயகக் கூட்டணி ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கமார் மூன்று வட்சும் கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் செயல்படுத்தப் பட்டிருப்பதாகவும் திரு நிதின்கட்கரி கூறினார் சிங்கப்பூர் ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு கால் இறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் இந்தியாவின் ரித்து பா்னதாஸ் மற்றம் ரித்விகா ஷிவானி தோல்வியடைந்தனா் கவப்பு இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் அஸ்விளி பொள்ளப்பா இணையும் சிக்கிரெட்டி பிரணவ் சோப்ரா இணையும் கால் இறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் தோல்வியடைந்தன தமிழ்நாடு பிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று திண்டுக்கல்லில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் காரைக்குடி அணி காஞ்சிபுரம் அணியை எதிர்கொள்கிறது